அக்பர் தம்மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என கூறியுள்ளார் உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தசரா விழாவை ராஜஸ்தான் எல்லைப் பகுதியில் ரானுவ வீரர்களுடன் கொண்டாட உள்ளார் தோ்தல்களில் கள்ள ஒட்டுகளைத் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு

ராவத் கூறியுள்ளார்

விரிவான செய்திகள் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு

அக்பர் தம் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்விவகாரத்தில் குற்றச்சாட்டுகள் குறித்து சுட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் தம்மீதான குற்றக்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் பொய்யானவை என்றும் அவர் கூறியுள்ளார் இதபோன்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மற்றொருவர் மீது கூறிவருவது தற்போது அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக திரு அக்பர் செய்தியாசிரியராக பணியாற்றியபோது தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அவருடன் பணியாற்றிய பெண் பத்திரியாளர்கள் புகார் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த விளக்கத்தை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராஜஸ்தானில் உள்ள பிகானிர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் தசரா பண்டிகையை கொண்டாட உள்ளார் இதற்காக அப்பகுதிக்கு வரும் வியாழக்கிழமை செல்ல உள்ள அவர் அங்கு நடைபெறும் ஆயுதபூஜை விழாவில் வீரர்களுடன் இணைந்து பங்கேற்கிறார் பதற்றம் நிறைந்த பாகிஸ்தான் உடனான எல்லைப் பகுதியில் மத்திய அமைச்சர் ஒருவர் வீரர்களுடன் இணைந்து இத்தகைய விழாவில் பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும் கடந்த ஆண்டும் உத்தரகாண்டில் உள்ள எல்லைப் பகுதியில் வீரர்களுடன் இணைந்து தசரா விழாவை திரு ராஜ்நாத் சிங் கொண்டாடினார் தோ்தல்களில் கள்ள ஒட்டுகளைத் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு

ராவத் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு சிறப்புப் பேட்டியளித்த அவர் வாக்காளர் பட்டியலில் போலியான நபர்களின் பெயர்கள் இடம்பெறாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

கோவா முதலமைச்சர் திரு மனோகர் பாரிகள் சிகிச்சை முடிந்து தனது சொந்த மாநிலத்திற்கு திரும்பியுள்ளார் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஒரு மாதமாக சிகிச்சை பெற்றுவந்த அவர் பனாஜியில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பியுள்ளதாக முதலமைச்சா் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆந்திராவில் தித்லி புயலால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் அம்மாநில முதலமைச்சா் திரு சந்திரபாபு நாயுடு இன்று ஆய்வு செய்தாா் தற்போது அம்மாவட்டத்தில் போக்குவரத்து சீராகி உள்ளது முன்னதாக நேற்று நள்ளிரவு வரை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு நடத்திய அவா் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்

ஒடிசாவில் தித்லி புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானம் மூலம் உணவுப் பொட்டலங்கள் விளியோகிக்கப்பட்டு வருகின்றன சாலைப் போக்குவரத்து மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை சீரமைக்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது அம்மாநில முதல்வா் திரு நவீன் பட்நாயக் மீட்புப் பணிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்

பாம்லேஷ்வரி அம்மாநிலத்தில் உள்ள தேவி கோவிலில் வழிபட்ட பிறகு வீடு திரும்பிக்கொண்டிருந்தவர்களின் வாகனத்தின் மீது கனரக வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதல்வர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

இதையடுத்து அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்

ஹீரத் மாகாணத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சாரத்தின்போது அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இருவர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் காலியாக இருந்த நாடாளுமன்ற மற்றும் மாகாண பேரவைகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது

இத்தேர்தல்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மாலத்தீவில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது

இந்நிலையில் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அதிபா் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என அவா் மனுதாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கின் விசாரணை இன்று தொடங்கியது ஆஃப்கானிஸ்தானைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகளுக்கு இந்தியாவும் சீனாவும் இணைந்து பயிற்சி அளிக்க உள்ளது

இவர்களுக்கு தூதரக பயிற்சி இந்தியாவில் வழங்கப்பட உள்ளது முன்று நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்தப் பயிற்சி வழங்கப்பட உள்ளது சா்வதேச இந்திய பட்டு ஜவுளிக் கண்காட்சி புதுதில்லியில் வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளது

வெளிநாடு மற்றும் உள்நாட்டு குற்றுலாப் பயனிகள் ஏராளமானோர் இக்கண்காட்சியைப் பார்வையிடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது

இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் வெள்ளிப் பதக்கம் வென்றார்

ஹாக்கி இறுதியாட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் மலேசியாவையும் மகளிர் பிரிவில் அர்ஜென்டினாவையும் இன்று எதிர்கொள்கின்றன

இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை மும்பையில் நடைபெறுகிறது

ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை சென்பியாவின் நோவாக் ஜோகோவிச் கைப்பற்றியுள்ளார்